நிதிஅமைச்சகம் பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் ஆகியவற்றை சரக்கு மற்றும் சேவை வரி வரம்பிற்குள் கொண்டு வருவதற்கான எந்த எண்ணமும் மத்திய அரசுக்கு இல்லை என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அவர் இதுதொடர்பாக சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் எந்தவிதமான வேண்டுகோள் வைக்க வில்லை என்றும் கூறினார் மேலும் துணைக் கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த இணை அமைச்சர் திரு தாக்கூர் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையைக் கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் எல்ஐசி எல்ஐசி எனப்படும் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் தனியார் மயமாக்கப்படாது என்று மத்திய நிதிதுறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் மக்களவையில் தெரிவித்தார் கேள்வி நேரத்தின் போது துணைக் கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அமைச்சர் வெளிப்படைத் தன்மை மற்றும் மதிப்புக் கூட்டலை அதிகரிக்கவே அரசு துவக்கநிலை பங்கு விற்பனையை கொண்டு வந்திருப்பதாகவும் இதன் மூலம் எல்ஐசியின் முதலீடு அதிகரிக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் பங்குதாரர்களின் சதவிகிதம் குறித்து பின்னர் முடிவெடுக்கப்படும் என்றும் அரசின் இந்த நடவடிக்கை பங்குதாரர்களுக்கும் சிறந்த பலன் கிடைக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்

தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட கூட்டுறவு பதிவாளர் அலுவலகத்தில் என் ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார்

மேலும் பாஜக சார்பில் காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிட திரு ஜான்குமாரும் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட அவரது மகன் திரு ரிச்சர்டும் இன்று மனுதாக்கல் செய்துள்ளனர் சமீபத்தில் காங்கிரசில் இருந்து விலகி என் ஆர் காங்கிரசில் சேர்ந்த திரு ஏ கே டி ஆறுமுகம் இந்திராநகர் தொகுதியிலும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் முத்தியால்பேட்டை தொகுதியிலும் போட்டியிட இன்று மனுதாக்கல் செய்தனர் இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தட்டாஞ்சாவடி தொகுதியை ஒதுக்கி உள்ளது திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவா வில்லியனூர் தொகுதியிலும் திமுக வடக்கு அமைப்பாளர் திரு எஸ்பி சிவக்குமார் ராஜ்பவன் தொகுதியிலும் போட்டியிட மனுதாக்கல் செய்துள்ளனர் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஓம் சக்தி சேகர் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட மனுதாக்கல் செய்துள்ளார் ஆளால் அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை

கொல்லப்பள்ளி திரு ஸ்ரீனிவாஸ் அசோக் மற்றும் திரு ஏ ராதாகிருஷ்ணம் ராஜு ஆகிய இரு சுயேட்சை வேட்பாளர்களும் பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த திரு சங்கரா கார்த்திக் என்பவரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர்

இதில் கலால் மற்றும் ஜிஎஸ்டி வரி விதிப்பிற்கு உட்பட்ட பொருட்களின் விற்பனையை கண்காணிப்பது சாராயம் மற்றும் மதுபான புழக்கம் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் கிடங்குகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துவது தேர்தல் அதிகாரிகள் இடையே ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது கூட்டத்தில் செலவின பார்வையாளர்கள் சந்திரபிரகாஷ் மீனா ஆதித்யா சுக்லா அபராஜிதா சர்மா தீப்தி சந்தோலா டேவேஷ் குப்தா மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி பூர்வா கர்க் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

ஒருவர் மட்டும் நோய்க்கு பலியாகி உள்ளார்

சுரேஷிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது

சென்னை ராயபுரம் தொகுதியில் போட்டியிட அதிமுக அமைச்சர் திரு ஜெயக்குமார் மனுதாக்கல் செய்தார் கோவை மாவட்டத்தில் தெற்கு தொகுதியில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட தமிழக செய்தி மற்றும் விளம்பரத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று மனுதாக்கல் செய்தார்

விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட அதிமுக சார்பில் அமைச்சர் திரு சிவி சண்முகமும் திமுக வேட்பாளர் திரு லட்சுமணனும் கோட்டாட்சியர் திரு ஹரிதாசிடம் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தனர் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமலஹாசன் கோவை தெற்கு தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் பாஜக மூத்த தலைவர் திரு எச் ராஜா காரைக்குடியிலும் திமுக பொதுச் செயலர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியிலும் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிட பாமக மாநிலத் தலைவர் திரு ஜிகே மணி ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் கடலூர் சட்டப்பேரவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட திரு ஐயப்பனும் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் போட்டியிட திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வமும் திட்டக்குடி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட திரு சிவே கணேசனும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார்